நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் வரும் மார்ச் மாதத்திற்குள் இலவச வைஃபை றி சேவை வழங்கப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பகுதி சூரிய கிரகணம் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இன்று காலை நிகழவுள்ளது

குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிராக அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தின்போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய செயல்கள் சரியா என்பது குறித்து நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தங்களது உரிமைகள் மற்றும் கடமைகளின் முக்கியத்துவம் குறித்து மறக்கக்கூடாது என்று தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினத்தையொட்டி லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது உருவச்சிலையை பிரதமர் திறந்து வைத்தார்

நாடு எதிர்கொண்ட பல்வேறு விவகாரங்கள் மற்றும் சவால்களுக்கு அரசின் தொடர் நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளதனாக தெரிவித்தார்

பின்னர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் இப்பல்கலைக்கழகத்தின் மூவம் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இணைந்து செயல்படவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரியின் தரம் மேம்படும் என்றும் கூறினார் ஏழு மாநிலங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான மேலாண்மை திட்டத்தையும் அவர் தொடங்கிவைத்தார் விவசாயிகள் சிக்கமாக தண்ணீரை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்நிகழ்ச்சியில் ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் ரோத்தங் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கரங்கப் பாதைக்கு முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பேயின் பெயரையும் பிரதமர் சூட்டினார் மணாலி முதல் லே பகுதிவரை இந்த கரங்கப்பாதை இணைப்பதன் மூலம் சுற்றுவா மேம்படும் என்றும் பிரதமர் கூறினார் பண்டிட் மதன்மோகன் மால்வியா முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாயி ஆகியோரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நேற்று நாடாளுமன்ற மைய வளாகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்னாள் துணைப் பிரதமர் திரு எல் கே அத்வாளி மத்திய அளமச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டுநாள் பயணமாக கன்னியாகுமரி வந்தடைந்தார் அவருக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவர் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியான விவேகானந்தர் பாறையை பார்வையிட்டார் விவேகானந்தா கேந்திராவில் இன்று நடைபெறவுள்ள பொன்விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கவுள்ளார்

புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் சிலையை திறந்துவைத்து பேசிய அவர்

ஒடிஷாவில் மேலும் இரண்டு மருத்துவக்கல்லூரிகள் அமைக்கப்படவேண்டும் என்ற அம்மாநில அரசின் கோரிக்கையை மத்திய அரசு பரிசீவித்து வருவதாக தெரிவித்தார்

நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் வரும் மார்ச் மாதத்திற்குள் இலவச வைஃஃபை சேவை அளிக்கப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

அடுத்த நான்காண்டுகளில் பதினைந்து சதவீத கிராம பகுதிகளை டிஜிட்டல் கிராமங்களாக மாற்றியமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் நல்ஆளுமை குறியீட்டு எண் வழங்கும் புதிய முறையை தில்லியில் நேற்று மத்திய பொது மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் நல்ஆளுமை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசின் பல்வேறு செயல்பாடுகளைப் பொறுத்து நல்ஆளுமை குறியீட்டு எண் வழங்கப்படும் என்று கூறினார் இத்திட்டம் அறிவியல்பூர்வமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் திட்டங்கள் அதன் செயல்பாடுகள் அமலாக்கம் ஆகியவற்றைப் பொறுத்து நல்ஆளுமை குறியீட்டு எண் வழங்கப்படும் என்று திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் வானில் தோன்றும் அரிய நிகழ்வுகளில் ஒன்றாள வளைய சூரிய கிரகணம் இன்று நடைபெறுகிறது

மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் சார்பில் நாடுமுழுவதும் சூரிய கிரகணத்தை தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களுடன் காண்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சூரியனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்று அறிவியலாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் பாதுகாப்பு கண்ணாடி மூவமாக பத்து வினாடிகள் மட்டுமே கிரகணத்தை பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சூரிய கிரகணத்தையொட்டி ஒடிஷா மாநில அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்துள்ளது பாகிஸ்தான் சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஓமன் இலங்கை மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் வடக்கு மரியானா தீவு மற்றும் குவாம் பகுதிகளில் சூரிய கிரகணம் நிலவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வடமாநிலங்களில் கடும் குளிர் தொடர்ந்து நிலவி வருகிறது

இது குறித்து வாளிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பனிமூட்டத்துடன் கூடிய குளிர் நிலவும் என்று கூறப்பட்டுள்ளது நேபாள தலைநகர் காட்மண்டுவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இரண்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்ட எல்லைக்கோட்டுப் பகுதியில் குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பளர் ஷாப்பூர் மற்றும் கிர்ணி பகுதிகளில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் இத்தாக்குதலை நடத்தியதாக கூறினார் இதற்கு இந்திய தரப்பில் பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் சேதம் ஏதும் இந்திய தரப்பில் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பாரமுல்வா மாவட்டத்தில் யூரி பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணமடைந்ததாகவும் பெண் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய டென்னிஸ் வீரர் லிபாண்டர் பயஸ் அடுத்த ஆண்டு ஒய்வுபெற போவதாக அறிவித்துள்ளார்

லியாண்டர் பயஸ் இதுவரை கிராண்ஸ்லாம் போட்டிகளில் இரட்டையர் பிரிவில் எட்டு பட்டங்களையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பத்து பட்டங்களையும் வென்றுள்ளார்

இதற்கான முறையான விண்ணப்பத்தினை அளிக்குமாறு காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பு இந்திய ஒலிம்பிக் சங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது

இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலி ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் தென்னாப்பிரிக்க வீரர்கள் டேல் ஸ்டெய்ன் டிவில்லியர்ஸ் ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் வீராங்களை எல்லிஸ் பெரி ஆகியோர் விஸ்டன் கிரிக்கெட் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்